சார்பில் நிறுவப்பட்டுள்ள துப்பாக்கி தொழிற்சாலையை பிரதமர் திரு நநரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார்

ரயில்வே கூறியுள்ளது

ஒன்பது திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார்

நேவால் தோல்வியடைந்தார்

உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் எல் என் டி நிறுவனத்தின் சார்பில் குஜராத் மாநிலம் கஸாரியாவில் அமைக்கப்பட்டுள்ள போர்க் கவசங்கள் தயாரிப்பு வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார் இந்த வளாகத்தில் நவீன துப்பாக்கிகள் உற்பத்தி செய்யப்படவுள்ளன நௌசாரியில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனை அனமப்பதற்கான பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார்

பின்னர் மும்பை செல்லும் அவர் இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய அருங்காட்சியகத்தின் புதிய கட்டடத்தை திறந்த வைக்கவுள்ளார் அறிவியல் அருங்காட்சியகத்துக்கான தேசிய குழுமம் வடிவமைத்துள்ள இந்த அதிநவீன அருங்காட்சியகத்தில் திரைப்படங்கள் தொடர்பான அரிய தொகுப்புகள் இடம்பெற்றுள்ளன

குஜராத் உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காநிலம் காந்திநகா் வந்துள்ள உஸ்பெக்கிஸ்தான் அதிபர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னிலையில் நேற்று இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்துள்ள பல்வேறு நாட்டு தலைவர்களையும் பிரதமா பேசினார்

இவற்றில் பெரும்பாலான ஒப்பந்தங்கள் துறைமுகம் மற்றும் போக்குவரத்துத் துறையை சாா்ந்தது என குஜராத் அரசு கூறியுள்ளது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அருண் பரத்வாஜ் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் கடற்படையின் மூன்று விமானப் பிரிவுகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது குஜராத் மற்றும் தமிழகத்தில் இவை ஏற்படுத்தப்படவுள்ளன கேரளா மற்றும் அந்தமான் தீவுகளில் செயல்பட்டு வரும் கடற்படையின் விமானப் பிரிவுகளுக்கு கூடுதல் ஆள் சேர்க்கைக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடசார் பாதுகாப்பப மேம்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் அதிவிரைவு ரயிலை வாங்குவதற்கு பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது

இதன் காரணமாக நம் நாட்டிலிருந்து இந்த ரயிலை வாங்குவதற்கு பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார்

இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களைத் தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமரின் கைபேசி செயலி மற்றும் இணையதளத்திலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் வடகொரியா அதிபர் திரு கிங் ஜாம் இடையேயான இரண்டாவது உச்சிமாநாடு அடுத்த மாதம் இறுதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பினை அமெரிக்கா நேற்று வெளியிட்டுள்ளது

இரு நாடுகளின் தலைவர்களுக்கு இடையேயான முதலாவது உச்சிமாநாடு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சிங்கப்பூரில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்ட அம்சங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு நடத்த இரண்டாவது உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது மத்திய அரசின் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ்

பெரியார் பேருந்து நிலையம் நாயக்கர் மஹால் மற்றும் வைகை ஆற்றினை மேம்படுத்தும் பணிகள் ஆகியவை இவற்றில் அடங்கும்

இந்த நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு பயனாளிகளுக்கு வழங்கினார்

ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அரசு அனுமதியுடன் இந்த போட்டி நடைபெறுகிறது இதில் ஈரோடு

அரியலூர் மாவட்டம் கோக்குடி கிராமத்திலும் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு முன்வர வேண்டுமென்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சங்கங்களின் சார்பில ்ஏழு அம்ச கோரிக்கைகள் முன் வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டுமென்றும் தீரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் புதிய தேர்வு விதி நடைமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் உடனடியாக திரும்ப்பெற வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் புதிய தேர்வு விதி நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பழைய தேர்வு விதிகளையே செயல்படுத்த அண்ணா பல்கலைக்கழகம் முன்வர வேண்டுமென்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் பேரணி தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்று வருகிறது மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ள இந்த பேரணியில் திமுக காங்கிரஸ் இடதுசார் கட்சிகள் பிஜு ஜனதாதள் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரைவில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் குழு ஜம்மு கஷ்மீர் செல்லவுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சைலேந்திரகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி பத்தாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது நேற்று காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாதுகாப்பு உற்பத்தி துறை செயல் திரு அஜய்குமார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பாதுகாப்பு தடவாடங்கள் ஏற்றுமதி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகத் தெரிவித்தார்

இந்த பெட்ரோல் எரிவாயு குழாயில் துளையிட்ட சிலர் சட்டவிரோதமாக அதனை சேகரிக்க முற்பட்டபோது இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்திற்கு அந்நாட்ட அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார்

தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழக அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற அரை இறுதி ஆட்ட்ததில் தமிழக அணி சூட் அவுட் முறையில் ஆறுக்கு ஐந்து என்ற கோல் கணக்கில் இந்திய விளையாட்டு வாரிய அணியை வென்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா மூன்று கோல் அடித்து சம நிலையில் இருந்ததை அடுத்து சூட் அவுட் அறிமுகப்படுத்தப்பட்டது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹரியானா அணி மத்திய பிரதேச அணியை எதிர்கொள்கிறது